அரசுக்கு ஒத்தழைக்குமாறு மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கேட்டுக் கொண்டுள்ளார்

ராணுவ தளபதி ஜெனரல் எம் நரவாணே ஐந்து நாள் பயணமாக இன்று பங்ளாதேஷ் சென்றுள்ளாா்

தமிழகத்தின் சார்பில் மாநில அரசின் தலைமை செயலாளர் இந்த ஆலோசனையில் பங்கேற்கக்கூடும் என தெரிகிறது

மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு முழுவதும் பொது ஊரடங்கு உத்தரவு

மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழிதடங்களை தவிர சர்வதேச விமானப் போக்குவரத்துக்கான தடை தொடரும் தமிழ்நாடு முழுவதம் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் தற்போது உள்ள நடைமுறைகளின்படி எவ்வித தளர்வுகளும் இன்றி முழுமையான ஊரடங்கு கடைப்பிடிக்கப்படும் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு நாளை மறுநாள் முதல் தடை விதிக்கப்படுகிறது தொழிற்சாலைகள் வணிக வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களில் பணியாளர்கள் மற்றும் பொது மக்களின் உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்படுவதையும் கிருமி நாசினி பயன்பாடு முகக்கவசும் அணிவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பேருந்துகளில் நின்றுகொண்டு பயணம் செய்ய அனுமதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் வெளி இருந்து வருவோருக்கு இ பதிவு முறை தொடரும்

அளைத்து வழிபாட்டு தலங்களிலும் இரவு எட்டு மணி வரை மட்டுமே பொது மக்கள் வழிபாடு அனுமதிக்கப்படும் எனினும் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு அனுமதி கிடையாது

இதனிடையே

மாநில அரசு அறிவித்துள்ள கோவிட் தடுப்பு கட்டுப்பாடுகளை பின்பற்றி நிலைமையை சமாளிக்க மக்களுக்கு ஒத்துழைக்குமாறு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

மக்கள் அனைவரும் தவறாமல் முகக்கவசம் அணிவதுடன் சமூக இடைவெளியை கடைப்பிடித்து கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்துகொள்ளுமாறும் ஆளுநர் கேட்டுக்கொண்டுள்ளார் தகுதியான அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கோவிட் தொற்று பரவல் தடுப்பு பனிகளை கண்காணிக்க குழு அமைத்து தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார்

பயங்கரவாதத்தை தடுப்பதற்கான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியாவும் மாலத்தீவுகளும் முடிவு செய்துள்ளன புதுதில்லி வந்துள்ள மாலத்தீவிள் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு அரிந்தம் பக்ஷி எல்லை தாண்டிய தீவிரவாதம் உட்பட அனைத்து விதமான பயங்கரவாத நடவடிக்கைகளையும் ஒடுக்க வேண்டும் என்பதில் இருநாடுகளும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாக தெரிவித்தாா் ஒவ்வொரு நாடும் தங்கள் பகுதியில் எவ்விதமான தீவிரவாத செயலும் நடைபெற அமைதிக்கக்கூடாது என்றும் தீவிரவாதிகள் மீது நம்பத்தகுந்த உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் மாலத்தீவின் வெளியுறவுத்துறை செய்தித்தொடர்பாளர் வலியுறுத்தினார்

கோவிட் நோய் தொற்றை முறியடிப்பதற்கு கிடைத்துள்ள வழிவகைகளில் ஒன்றாக தடுப்பூசி உள்ளது என்று தடுப்பூசியை செலுத்திக் கொண்டபின் அவர் தெரிவித்தார் தடுப்பூசி போட்டுக் கொள்ள தகுதியுள்ள அனைவரும் விரைவில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு பிரதமர் வலியுறுத்தினார் இதற்காக கோ வின் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறும் அவர் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்

சோலாபூர் சாங்கிலி மாவட்டங்களில் மேலும் இரண்டு மத்திய குழுவினா் ஆய்வு செய்தனா்

ரானுவ தலைமை தளபதி ஜெனரல் எம் எம் நரவாணே ஐந்து நாள் பயணமாக இன்று பங்ளாதேஷ் சென்றுள்ளார்

இதைத் தொடர்ந்து அவர் பங்ளாதேஷின் முப்படை தளபதிகளுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் இந்த பயணத்தின் போது பங்க பந்து ஷேக் முஜ்பூர் ரஹ்மான் நினைவு அருங்காட்சியகத்தையும் ஜெனரல் நரவாணே பார்வையிடுவார் வரும் ஞாயிற்றக்கிழமை டாக்காவில் நடைபெறவுள்ள அமைதிக்காள ஆதரவு செயல்பாடுகள் குறித்த ஐ நா கருத்தரங்கில் பங்கேற்கும் அவர் பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சருடனும் கலந்துரையாடுவார் தேசிய புலனாய்வு அமைப்பினர் இன்று ஜம்மு விமான நிலையத்தில் தீவிரவாத நடவடிக்கைகளை திட்டமிட்டு செயல்படுத்தும் முக்கிய தீவிரவாதி ஒருவனை இன்று கைது செய்தனா் போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்களை பாகிஸ்தான் வசம் உள்ள காஷ்மீர் பகுதிகளில் இருந்து இந்திய எல்லைக்குள் கடத்திவந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ள இந்த தீவிரவாதி ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

பெருந்தொற்று பரவுவதை கருத்தில்கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது அதேசமயம் அத்தியாவசிய மற்றும் மருத்துவ தேவைகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது

தடுப்பூசிகள் மற்றம் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியில் குறிப்பாக கோவிட் நோய் தொற்று காலத்தில் உலகிலேயே மிகவும் முக்கியமான நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார்

தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அரசியல் கட்சிகளிடமிருந்து விலகி எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்படுகிறது என்பது குறித்து மூன்று வாரங்களுக்குளட அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பாளர்ஜி தலைமையிலான அமர்வு ஊழல் எனும் புற்றுநோய் நம்மை கொல்வதாகவும் ஊழல் காரணமாக நில அபகரிப்புகள் நடப்பதுடன் நீர் நிலைகள் மாயமாவதாகவும் கவலை தெரிவித்தனர் கடந்த மூன்று ஆண்டுகளில் எத்தனை ஊழல் வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை கையாண்டுள்ளது என்பது குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தமிழகத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலையையொட்டி மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் நாளை இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

படகோட்டும் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணு சரவணன் மற்றும் கணபதி வருண் தக்கர் இணை டோக்கியோ ஓலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் இவர்களுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வாழ்த்து தெரிவித்துள்ளார்

முதலாவது போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மும்பை பெங்களுரு அணிகளுக்கு இடையே நடைபெறுகிறது